இனி விரிவான செய்திகள் நாட்டின் சுகாதாரத் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வதில் ஹோமியோபதி மருத்துவமுறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் உலக ஹோமியோபதி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனைபொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஹோமியோபதி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் நவீன மருத்துவ முறைகளுடன் ஹோமியோபதி மருத்துவமுறையும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இது சாத்தியம் என்று அவர் கூறியுள்ளார் முறையான விரிவான முறையில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் ஹோமியோபதி மருத்துவமுறை உள்ளதாக அவர் கூறினார்

மருந்துகளின் தரம் மற்றும் அதனை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவம் வகையில் தேசிய சுகாதாரக் கொள்கை அமைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த இரண்டு நாள் மாநாட்டை ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் மத்திய ஹோமியோபதி அராய்ச்சி குழுமம் ஏற்பாடு செய்துள்ளது

வாக்குப்பதிவு தொடங்கியதில் இருந்து மக்கள் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தேர்தல் சிறப்பு பார்வையாளர்களின் இடைக்கால அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இச்சுப்பவம் தொடர்பாக சிறப்பு பார்வையாளர்கள் மற்றும் அம்மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோரிடம் இருந்து விரிவான அறிக்கையை எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மேற்கு வங்க மாநிலம் சிலிகுறியில் உள்ள காவாகாளியில் நடைபெற்ற பிஜேபியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் இம்மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வளர்ச்சி சுட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக நடைமுறைகள் சீரமைக்கப்படும் என்று பிரதமர் கூறினார் ஊழலை அகற்றி ஜனநாயகத்தின மான்பை காக்கும் வகையில் சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார்

இதனையொட்டி நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்துவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தமிழகத்திலும் தடுப்பூசி செலுத்தும் பணியினை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மறவாமல் இரண்டாவது தவணை தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டுமென்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

காவல்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பூசியை தயக்கமின்றி செலுத்திக் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் நாளொன்றுக்கு இரண்டு லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

நாக்பூரில் வாடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஒரு பெண் உட்பட நான்கு நோயாளிகள் உயிரிழந்தனர் இச்சுப்பவம் தொடர்பாக மஹாராஷ்டிரா மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த மருந்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அனைவரும் பிற மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில தொடங்கவுள்ள ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற டில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப்பதக்கங்களை வென்றது